பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வழங்கப்பட்டுள்ளது

மகளிர் அணி இங்கிலாந்து அணியை எதிர்த்து விளையாடுகிறது இனி விரிவான செய்திகள் பிராந்திய மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றினால் மட்டுமே இந்திய நாடு வளர்ச்சியடையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நேற்று தொடங்கி வைத்தார் பின்னர் நடைபெற்ற பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளின் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று அறிவித்தார் தமிழகத்தில் இருந்து புறப்படுகின்ற மற்றும் தமிழகத்திற்கு வருகின்ற விமானங்களில் இனி தமிழ் மொழியிலேயே அறிவிப்பு வெளியிட முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கனவு கண்டதாகவும் அவற்றை நிறைவேற்றும் வகையில் தம்மால் தொங்கி வைக்கப்பட்ட எண்ணூர் துறைமுக முனையத்தில் திரவ எரிவாயு கிடங்கு திட்டம் விக்ரவாண்டி தஞ்சாவூர் நெடுஞ்சாவைத் திட்டம் ஈரோடு திருச்சி சேலம் திண்டுக்கல் ரயில் பாதைகள் மின்மய திட்டம் ஆகியவை இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

எதிர்க்கட்சிகளின் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்று கூறிய அவர் தேச நலனில் இக்கட்சிகளுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று தெரிவித்தாா் தேச பாதுகாப்பைவிட சுயநலத்தின் மீதே அதிகப்பற்று வைத்துள்ளதாக எதிர்கட்சிகள்மீது பிரதமர் குற்றம்சாட்டினார் இந்த பொதுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டை வழிநடத்தும் தகுதி பிரதமர் திரு மோடிக்கே உள்ளதாக கூறினார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலனுக்காக நடவடிக்கைகளை எடுக்கவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் உரையாற்றினர் பின்னர் காநாடகா சென்ற பிரதமர் பெங்களுரு எச் எஸ் ஐ சி மருத்துவக் கல்லூரியை நாட்டுக்கு அர்ப்பணித்தாா் இந்த நிகழ்ச்சியில் ஹூப்ளியில் கள்நாடகா மருத்துவ அறிவியல் கழகத்தின் சிறப்பு பிரிவையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் கலாபுராகியில் ஆயுஷ்மான் பாரத் பயனாளிகளுடன் அவர் உரையாற்றினார் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் கள்நாடகாவில் உள்ள கூட்டணி அரசால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக கூறினார் தீவிரவாதத்தை எதிர்கொள்ளும் திறன் இந்தியாவுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் பராகுவே வில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய அவர் பாலாகோட்டில் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலே இதற்கு சான்றாக உள்ளது என்று கூறினார் உலகின் அனைத்து பகுதிகளும் இந்தியர்கள் வாழ்வது நம் நாட்டிற்கு கிடைத்த் பெருமை என்று அவர் கெரிவித்தார்

முன்னதாக பராகுவே அதிபர் திரு மரியோ அப்தோ பெளிட்ஸ் ஐ குடியரசுத் துணைத்தலைவர் சந்தித்து பேசினார் நாடு முழுவதும் இன்று ஜன் ஔஷத் தினம் கொண்டாடப்படுகிறது

அதேநேரத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் ஜன் ஔஷத் மையத்தின் உரிமையாளர்களுடன் திட்ட பயன்கள் குறித்து உரையாடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

உத்தரபிரதேசத்தின் லக்னோ நகரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைத் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நமாமி கங்கா திட்டத்தின்கீழ் பல்வேறு கத்திகரிப்பு திட்டஙகளுக்கு இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்அடிக்கல் நாட்டவுள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

லக்ளோ கான்பூர் இடையிலான விரைவு சாலைத்திட்டத்திற்கும் அமைச்சர் இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டுகிறார் இந்நிகழ்ச்சியில் மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் உத்தர பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் கலந்துகொள்கின்றனர் ஜம்மு கஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர்மேற்கொண்ட நடவடிக்கைகளில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் நேற்றிரவு இம்மாவட்டத்தின் எல்லைப்பகுதியில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும்இடையே சண்டை நேரிட்டது இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் உயிரிழந்தவரின் உடல் தேடப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதன் காரணமாக அப்பகுதியில் தொலைபேசி இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் ஜலந்தர் மாவட்டத்தில் காவல்நிலையத்தின்மீது கிரானைட் தாக்குதல் நடத்திய நபரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர் கஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தின் அவந்திபோரா பகுதியில் அமீர் நசிர் மிர் என்ற நபர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார்

இதில் ஒரு காவலர் காயமடைந்தாா் இந்த வழக்கில் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாணை நடத்தியதில் கஷ்மீரை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு தொடர்புகொண்டதாக கண்டறியப்பட்டது இதில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதமரின் பிரதான் மந்திரி விவசாய நிதித் திட்டத்தின்கீழ் இரண்டு கோடி விவசாயிகளுக்கு முதல்கட்ட நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண்துறை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் இத்திட்டத்திற்கு உரிய பயனாளிகளை கண்டறிவதில் பெரும்பாலான மாநிலங்கள் ஆர்வம்காட்டி வருவதாக கூறினார் பிஜேபி தேர்தல் அறிக்கை பொதுமக்களின் பரிந்துரையின்படி அமையும் என்று அவர் கூறினார் அடுத்த இந்தாண்டுகளுக்கு நாட்டில் மேற்கொள்ளவேண்டிய நலத்திட்டப் பணிகள் குறித்த ்திட்டங்கள் இதில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயம் சார்ந்த திட்டங்களுக்கு முக்கியத்தும் வழங்கப்படும் என்றும் திரு ராதாமோகன் சிங் கூறினார்

இதுவரை எந்த நாடும் இந்த பகுதியில் விமானத்தை தரை இறக்கியதில்லை என்று அவர் கூறினார் இன்றிரவு ஒன்பது முப்பது மணிக்கு எஃப் எம் கோல்ட் பண்பலையில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது அஇதிமுக தலைமையிலான அணியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தேமுதிக கூறியுள்ளது நேற்று சென்ளை வந்த மத்திய அமைச்சரும் மக்களவைத் தேர்தலுக்கான தமிழக பிஜேபி பொறுப்பாளருமான திரு பியூஷ் கோயலை தேமுதிக துணைச் செயலாளர் திரு சுதீஷ் தலைமையில் அக்கட்சியின் மூத்தத் தலைவர்கள் சந்தித்து பேசினர் நேற்று பிற்பகலும் இரவும் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழக அமைச்சா்கள் திரு தங்கமணி திரு வேலுமணி பிஜேபி மாநில தலைவா் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் ஆகியோா் கலந்துகொண்டனா் இருப்பினும் தேமுதிக வுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை தொடர்ந்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று தேமுதிக துணைச் செயலாளர் திரு சுதீஷ் கூறினார் தேமுதிக நிர்வாகிகள் சிலர் நேற்று திமுக பொருளாளர் திரு துரைமுருகனை சந்தித்து பேசினர் திமுக கூட்டணியில் ஏற்கனவே தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டதாகவும் எந்த அணியோடு கூட்டணி தேமுதிக வின் நிலைப்பாடு உறுதியாக இல்லாதபோது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பே இல்லை என்பதில் என்றும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் கூறினார் ராஜஸ்தானில் பாலி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர்

அம்மாவட்டத்தின் கென்புரா கிராமத்திற்கு அருகே இரண்டு பேருந்துகளுக்கு இடையே இந்த விபத்து நேரிட்டது விபத்தில் சிக்கியவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது

இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கவுஹாத்தியில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டுவெள்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று விளையாட உள்ளது